ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சிக் கூட்டம் இரண்டாவது நாளாக இன்று ஜெய்பூரில் நடைபெற்று வருகிறது

தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி பாட்னாவில் உள்ள எப்ம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது

இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறகிறது இந்திய சீன ரானுவ அதிகாரிகள் நிலையிலான நாள்காவது சுற்றுப் பேச்சுக்கள் தற்போது நடைபெற்று வருகிறது

கிழக்கு லடாக்கில் சுஷல் எல்லைப் பகுதியில் இந்தப் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன

எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இரண்டாவது கட்டமாக படைகளை விலக்கிக் கொள்ளுதல் தொடர்பாக இன்றைய பேச்சுக்களில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ரானுவ வட்டாரங்கள் தெரிவித்தன எல்லையில் மோதல் ஏற்பட்ட பின்னர் அதைத் தணிக்கும் வகையில் இருநாடுகளின் சார்பில் ரானுவ ரீதியிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களும் நடைபெற்றன தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

அதேபோல் இந்தியப் படைகளும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளதாக ரானுவ வட்டாரங்கள் தெரிவித்தன ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சிக் கூட்டம் தற்போது ஜெய்பூரில் நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு

வேனுகோபால் திரு அவினாஷ் பாண்டே உப்பட பலர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இருப்பினும் அவர்கள் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டமும் ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது

தொடர்ந்து மஹாராஷ்ட்ர மாநிலத்தில் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக உள்ளனர்

பொது சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டிய அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார்

ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது நாட்டின் மொத்த பொது சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் மூன்றில் இரண்டு பங்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

கண்காணிப்பார்கள் என்றும் இதற்காக தனியாக மருத்துவர்கள் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தவணைகளும் முடிந்த பிறகு தடுப்பு மருந்தின் வீரியம் குறித்து பரிசோதனை செய்யப்படும் புனே யில் உள்ள தேசிய வைரலாஜி நிலையமும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுள்சிலுடன் இணைந்து இதற்கான தடுப்பு மருந்தை கூட்டாக உருவாக்கியுள்ளன

தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறகிறது

ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இயங்குவதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனத் தெரிகிறது

முதலமைச்சர் திரு

சாலைகளை அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படும் கனரக வாகனங்கள் மோட்டார் வாகன சுட்டத்தின்கீழ் கொண்டுவரப்படவில்லை என்று மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது